அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் தீவிரமடைந்ததையடுத்து

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி சட்டமன்றத் தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளும் அஇஅதிமுக வெற்றிபெற்றுள்ளது

இதனையடுத்து அவரது வெற்றியை அஇஅதிமுக வினர் கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிபெற்றதையடுத்து அக்கட்சியினர் சென்னை அஇஅதிமுக தலைம் அலுவலகத்திலும் மாவட்ட தலைநகரங்களிலும் இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர் தமிழக மக்களின் நலனுக்காக அஇஅதிமுக அரசு பணியாற்றி வருவதாகவும் தொடர்ந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி உரிமைகளை நிலைநாட்டவும் அரசு பாடுபடும் என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு கூறுகிறது தமிழகத்தில் இந்த இடைத் தேர்தலில் அஇஅதிமுக பெற்ற வெற்றி உண்மைக்கு கிடைத்துள்ள வெற்றி என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் வருகின்ற உள்ளாட்சித்தேர்தல் மற்றும் சட்டமன்றத் தேர்தலில் அஇஅதிமுக மாபெரும் வெற்றிபெறும் என்று துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இடைத்தேர்தலில் மக்கள் அளித்துள்ள தீர்ப்ளப தலை வணங்கி ஏற்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மகராஷ்ட்ரா மற்றும் ஹரியானா ஆகிய இரு மாநில தேர்தல்களை பொறுத்தவரை ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி பெற முடியாவிட்டாலும் மரியாதைக்குரிய எண்ணிக்கையில் தொகுதிகளை கைப்பற்றியது பாரட்டக்கத்தக்கது என்று கூறினார் புதுச்சேரி யூனியன் பிரசேதசத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மக்களின் ஆதரவை பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இடைத்தேர்தல் முடிவு நிரந்தரமானது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலாளர் திரு இரா முத்தரசன் கூறியுள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அங்கு முகாமிட்டிருந்ததாகவும் அதிகார பலம் பணபலத்தின் மூலம் வெற்றியை பெற்றிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்

இதனையடுத்து ஹரியானாவில் இழுபறி நிலை நீடிக்கிறது இருப்பினும் பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளதையடுத்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை முதல் இரண்டு நாட்களுக்கு சவுதி அரேபியாவிற்கு அரசு முறைப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் திரு டி எஸ் திருமூர்த்தி தெரிவித்துள்ளார்

சவுதி அரேபிய மன்னரையும் இளவரசர் முகமது பின் சல்மானையும் பிரதமர் சந்திக்கவுள்ளதாக அவர் கூறினார் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஆவோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் சவுதி அரேபியாவில் ருபே கார்டு வசதியை பிரதமர் தொடங்கிவைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் பிரதமர் பயணத்தின்போது பல்வேறுத் துறைகளில் புரிந்துணர்வு உடன்பாடுகள் கையெழுத்திடப்படவுள்ளதாக திரு டி எஸ் திருமூர்த்தி தெரிவித்தார்

இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு கிருபாகரன் மற்றும் திரு வேல்முருகன் அமர்வு தனியார் நீட் பயிற்சி மையங்கள் முறையாக அனுமதி பெற்று இயங்குகிறதா என்றும் இந்த மையங்களை யார் கண்காணிக்கிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினர் நீட் தேர்வின்போது அரசு மருத்துவ மாணவர்களின் கைரேகை பயோமெட்ரிக் முலம் பெறப்பட்டதா என்று விளக்கம் அளிக்குமாறு தேசிய தேர்வு முகமைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அவர் தில்லியில் உள்ள எயிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொள்ளவாம் என்று தில்லி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு அஜய்குமார் குஹார் கூறியுள்ளார் தீபாவளியன்று பொதுமக்கள் பாதுகாப்பாக பட்டாசுகளை வெடித்து பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது

குறைந்த ஒலியுடனும் குறைந்த அளவு மாசு தன்மை கொண்ட பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் முன் அனுமதியுடன் திறந்த வெளியில் பட்டாசுகளை வெடிக்கலாம் என்றும் மருத்துவமனைகள் வழிபாட்டுத் தலங்களுக்கு அருகே வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது குடிசைப்பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகே பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் என்றும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது

தாம்பரத்திற்கான சிறப்பு ரயில் நாளை இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு கூறுகிறது

தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம்

மதுரை புதஞ்சோட்டை திருக்சிராப்பள்ளி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட்ங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ட்புள்ளது சென்னையை பொறுத்தவரை பொதுவாக வானம் மேகமுட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்